குறித்து மாநிலங்களவையில் தற்போது வாக்கெடுப்பு நடைபெறுகிறது நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா இன்று மக்களவையில் குரல் வாக்கு மூலம் நிறைவேற்றப்பட்டது

தமிழக அரசு தெரிவித்துள்ளது

கொண்டாடப்பட்டது

சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் இஸ்லாமிய பெண்களின் உரிமையை பாதுகாக்கும் முத்தலாக் மசோதா மாநிலங்களவையில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது திருமணமான இஸ்லாமிய பெண்களை தலாக் முறையில் விவாகரத்து செய்ய இயலாது என்பதை வலியுறுத்தும் இந்த சட்டம் சென்ற வாரம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது முத்தலாக் முறையில் விவகாரத்து செய்பவர்களை குற்றவாளிகளாக கருதுவதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நிவாரணம் அளிப்பதற்கும் இந்த சுட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது மாநிலங்களவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய சுட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் உச்சநீதிமன்றம் முத்தலாக் முறைக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய பின்னரும் கூட இந்த நடைமுறைய தொடருவதாகவும் இதன் அடிப்படையில் முத்தலாக் மசோதா கொண்டுவரப் படவேண்டியது அவசியமாகிறது என்றும் கூறினார் எந்தவொரு மதத்துக்கும் எதிராக இந்த சட்டம் அமையவில்லை என்றும் இஸ்லாமிய பெண்களுக்கான நீதி கிடைக்கவும் அவர்களை கண்ணியமாக நடத்துவதற்கும் இந்த சுட்டம் வழிவகை செய்வதாகவும் கூறினார் காங்கிரஸ் உறுப்பினர் அம்மி யாஜ்னிக் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கிவைத்துப் பேசுகையில் இந்த சுட்டத்தில் உள்ள குற்றவியல் நடவடிக்கைகளை முறைகேடாகப் பயன்படுத்த வாய்ப்புகள் இருப்பதாகத் தெரிவித்தார் முத்தலாக்கை உச்சநீதிமன்றம் சுட்டவிரோதம் என அறிவித்துள்ள நிலையில் புதிதாக இதற்கு சுட்டம் கொண்டுவருவது தேவையில்லை என்றும் அவர் கூறினார் அப்போது குறுக்கிட்டுப் பேசிய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி முத்தலாக் மசோதா பெண்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத்தரும் என்று தெரிவித்தார் மாநிலங்களவையில் முத்தலாக் மசோதாவிற்கு அஇஅதிமுக இன்று கடும் எதிர்ப்புத் தெரிவித்து வெளிநடப்பில் ஈடுபட்டது முன்னதாக விவாதத்தில் பேசிய அக்கட்சியின் உறுப்பினர் திரு நவநீத கிருஷ்ணன் இந்த மசோதா இஸ்லாமிய சமூகத்தினரை பாதிக்கும் வகையில் உள்ளதாகத் தெரிவித்தார் இந்த மனோதாவில் உள்ள சில பிரிவுகளைச் சுட்டிக்காட்டி அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற நிலைக்குழுவிள் பரிசீலளைக்கு முத்தலாக் மசோதா அனுப்பப்பட்டு முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று கூறிய அவர் இந்த மசோதாவை தற்போதைய வடிவில் அஇஅதிமுக எதிர்ப்பதாகவும் குறிப்பிட்டார் முத்தலாக் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய ஜனதாதள உறுப்பினர்கள் மற்றும் திமுக இன்று மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் முத்தலாக் மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்புவது குறித்து மாநிலங்களவையில் தற்போது வாக்கெடுப்பு நடைபெறுகிறது மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தை உருவாக்க வகைசெய்யும் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா இன்று மக்களவையில் குரல் வாக்குமூலம் நிறைவேற்றப்பட்டது இம்மசோதா மீது பேசிய மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் நுகர்வோரின் புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வு காண்பதற்கு இந்தப் புதிய மசோதா வகை செய்வதாகத் தெரிவித்தார் மத்திய நுகர்வோர் குறை தீர்ப்பாணையம் தேசிய அளவிலும் மாநில மற்றும் மாவட்ட அளவிலும் அமைக்கப்படுவதால் நுகர்வோர் எவ்விதப் பிரக்சினையும் இன்றி உடனடியாக தங்களது குறைகளைத் தீர்ப்பதற்கு வழி ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்

மேல்நிலை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம் தொடரும் என்று மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது

தமிழகத்தில் இன்று மருத்துவமனை தினம் கொண்டாடப்பட்டது நாட்டின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்தநாளை இவ்வாண்டு முதல் மருத்துவமனை தினமாகக் கொண்டாட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது மருத்துவமனை ஊழியர்களிடையே ஒருங்கிணைப்பையும் நட்புறவையும் வளர்க்கும் நோக்கில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது

இம்முரத்துவமனையில் டயாலிசிஸ் மையமும் அமைய உள்ளதாக குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக சேவையாற்றிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு அவர் விருதுகளை வழங்கினார் தஞ்சை மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் இத்தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை இன்று தொடங்கிவைத்தார் நாமக்கல் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் இந்நாளையொட்டி மருத்துவமனை நிர்வாகமும் சுகாதார பணிகள் இயக்கமும் இணைந்து கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளன இவ்விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அருளரசு மருத்துவ ஊழியர்களிடையே புத்துணர்வையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் மருத்துவமனை தினம் இன்று தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுவது வரவேற்கத்தக்கது என்றார் இதனால் பொதுமக்களுக்கு தரமான சிறந்த சேவையை மேம்படுத்தித் தருவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் நாமக்கல்லில் உள்ள எட்டு அரசு மருத்துவமனைகள் வட்டார மருத்துவமனைகள் அரசு ஆரம்ப சுகாதார மையங்களிலும் மருத்துவ தினம் கொண்டாடப்பட்டது கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பது மற்றும் அதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது சுறித்த கடலோரப் பாதுகாப்புப் படையினருக்கான பயிற்சியை இன்று தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தாரி தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரியவகை கடல்வாழ் உயிரினங்களை சுட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கடத்துவதை முழு அளவில் தடுப்பதற்கு காவலர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றார் கடல்வாழ் உயிரினங்கள் குறித்த முழுமையான தகவல்களை அவர்கள் அறிந்துவைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

வன உயிரினப் பாதுகாப்பு சட்டத்தின்கீழ் இந்த அரியவகை உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் சில சமூகவிரோதிகள் பணத்திற்காக இவற்றை கடத்தும் முயற்சியில் ஈடுபடுவதாகவும் அவர் கூறினார் நாமக்கல்லில் தமிழ் வளர்ச்சித்துறை பயிலரங்கை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு துரை ரவிச்சந்திரன் இன்று தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அருளரசு தாய்மொழியில் அரசு கோப்புக்களை பயன்படுத்தும் போது அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்க்க முடியும் என்றார் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்நிகழ்வில் வரைவுகள் ஆணைகள் கோப்புகள் தயாரிக்கும் முறைகள் பிறமொழி கூப்பின்றி தமிழ் மொழியில் எழுதுவது பேசுவது ஆட்சி மொழி செயலாக்கம் அரசாணைகள் மற்றும் செயல்முறை ஆணைகள் தயாரிப்பது குறித்த விளக்கங்கள் இடம்பெறுகின்றன இன்று ஆட்சிமொழி பயிலரங்கமும் நாளை ஆட்சி மொழி கருத்தரங்கும் நடைபெறுகின்றன

காவிரி நீர்ப்பிடிப்புப் பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கடந்த ஒருவாரத்தில் மட்டும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஏழு புள்ளி மூன்று ஆறு அடி உயர்ந்துள்ளது கர்நாடகாவில் உள்ள கே ஆர் எஸ் மற்றும் கபினி அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது

குடிநீர் தேவைக்காக மட்டும் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது விளையாட்டுச்செய்திகள் சர்வதேச ஏடிபி டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குணேஷ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

தாய்வாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் தகுதிக்கற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சௌரப் வர்மா வெற்றி பெற்றார் பாங்காக்கில் இன்று நடைபெற்ற இரண்டாவது கற்று ஆட்டத்தில் அவர் சீனாவின் ஸி க்யூ ஐ வென்றார் நாளை நடைபெறவுள்ள பிரதான ஆட்டங்களில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் ப்ரிணீத் புரீகாந்த் பிரனாய் மற்றும் காஷியப் பங்கேற்கின்றனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால் பங்கேற்கிறார்